இன்று அனுசரிக்கப்படுகிறது

பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்

மும்பையில் நடைபெறவுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது சுதந்திர தின உரையில் பல்வேறு தேச நலன் சார்ந்த விவாகரங்களில் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படவேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளாா் நேற்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு தில்லி செங்கோட்டையில் தேசியக் கொடியை ஏற்றிவைத்தபின் உரையாற்றிய அவர் நாட்டின் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார் ஆட்சிக்கு வந்த பத்துவார காலத்தில் மக்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் பல முக்கிய முடிவுகளை தமது அரசு எடுத்துள்ளதாக கூறினார் ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்தை விலக்கியது முத்தலாக் நடைமுறையை சுட்டப்படி தடை செய்தது முதலியவற்றை பிரதமர் சுட்டிக்காட்டினார் ஜம்மு கஷ்மீர் மக்களின் விருப்பங்கள் நிறைவேற்றப்படவேண்டும் என்றும் முத்தலாக் முறைக்கு சட்டப்பூர்வமாக தடை விதித்தது தமது அரசின் சாதனை என்றும் அவர் குறிப்பிட்டார்

அண்மையில் ஏற்பட்ட மழை வெள்ளத்துக்கு பலியானவர்களுக்கு தமது இரங்கலை தெரிவித்த பிரதமர் தேவையான உதவிகள் அனைத்தையும் மத்திய அரசு வழங்கும் என்றார் நாட்டுக்கே முதலிடம் என்ற புதிய சிந்தனையின்படி தமது அரசு செயல் புரிகிறது என்று குறிப்பிட்ட அவர் ஒரே நாடு ஒரே அரசியல் சட்டம் என்ற நிலைமை இந்தியாவுக்கு வந்திருப்பது பெருமை அளிப்பதாக அவர் கூறினார் அனைத்து வீடுகளுக்கும் பாதுகாப்பான குடிநீரை வழங்குவதற்கான ஐல் ஜீவன் இயக்கத்தை அறிவித்த பிரதமர் இதற்கு அரசு மூன்றரை லட்சம் கோடி ரூபாய் செலவிடும் என்று கூறினார் நாட்டின் எதிர்காலம் சிறப்பாக அமைய வறுமையை ஒழிக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் இதற்காக கடந்த ஐந்தாண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அவர் கூறினார்

இதற்கு நமது ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் என்றும் செல்வத்தை உருவாக்குவோரை நாம் மதிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் பயங்கரவாதம் என்பது மனித குலத்திற்கே எதிரி என்றும் அதனை வளர்துவிடுவோர் கண்டனத்துக்குரியோர் என்றும் கூறிய பிரதமர் நமது அண்டை நாடுகளான பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இலங்கை ஆகியயவை பயங்கரவாதத்தால் பெரும் இழப்பை சந்தித்தன என்று குறிப்பிட்டு பயங்கரவாதத்தை ஒழிக்க அனைத்து நாடுகளும் ஒன்றுபட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் விவசாயிகள் ரசாயன உரங்கள் பயன்படுத்துவதை குறைத்துக் கொண்டு பாரம்பரிய இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் உள்ளூரிலேயே உற்பத்தி செய்யப்படும் பொருட்களால் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்று அவர் கூறினார் இந்தியாவிலேயே தயாரிப்போம் என்ற திட்டத்திற்கு முன்னுரினம அளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது நாட்டை ஒருங்கிணைக்கும் முக்கிய பணியில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் திரு ஹர்ஷ்வர்தன் ஷிரிங்லா தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் உள்ள இந்தியா இல்லத்தில் இந்தியர்கள் மற்றும் அதிகாரிகளிடையே சுதந்திர தினத்தை முன்னிட்டு உரையாற்றிய அவர் ஜம்மு கஷ்மீர் மாநில வளர்க்சிக்காக இந்தியா கோடிக்கணக்கான ரூபாயை முதலீடு செய்துள்ளதாக கூறினார் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமீர் புட்டின் கனடா அதிபர் திரு ஜஸ்டின் ட்ரிடோ இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகூ உள்ளிட்ட உலகத் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய மக்களுக்கும் குடியரசுத்தலைவர் மற்றும் பிரதமருக்கும் ரஷ்ப அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் வாழ்த்து தெரிவிப்பதாக அந்நாட்டு அதிபர் அலுவலகம் கூறியுள்ளது

இந்தியா இஸ்ரேல் இடையேயான நல்லுறவு மேலும் வலுப்பட விரும்புவதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகூ தெரிவிததுள்ளார் மாலத்தீவு அதிபர் திரு முகமது சோலிக் நேபாள் பிரதமர் திரு கே பி ஷர்மா ஒலி பூட்டான் பிரதமர் திரு லொட்டே ஷெரிங் உள்ளிட்ட தலைவர்களும் இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றித் தெரிவித்துள்ளார் கா்நாடக முதலமைச்சர் திரு பி எஸ் எடியூரப்பா இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோரை சந்தித்து பேசவுள்ளார் புதுதில்லி செல்லும்முன் பெங்களுரு விமானநிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநில வளர்ச்சிக்காக பிரதமரை சந்திக்க உள்ளதாக கூறினார் கர்நாடக அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து உள்துறை அமைச்சர் பிஜேபி தலைவருமான திரு அமித் ஷாவுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

இதனை முன்னிட்டு நாடு முழுவதும் பிஜேபி சார்பில் ஏராளமான நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

அவர் தேசத்திற்கு ஆற்றிய தொண்டுக்காக பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது

குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு ஒருநாள் பயணமாக இன்று மேற்குவங்கம் செல்கிறார் காலை சாந்தி நிகேதன் செல்லும் அவர் ரவீந்திரநாத் தாகூரின் இல்லத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பின்னர் கொல்கத்தாவில் உள்ள இந்திய கலாச்சார ஒத்துழைப்பு கவுன்சில் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னாரது திருவுருவப் படத்தை திறந்து வைக்கிறார்

மகாராஷ்டிராவின் மேற்கு மாவட்டங்களில் கடுமையான மழை காரணமாக கோலாப்பூர் மற்றும் சங்லி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான மக்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்

சிரியாவுக்கு சட்ட விரோதமாக கச்சா எண்ணொய் கடத்திச் சென்றதாக கூறி ஈரான் எண்ணெய் கப்பலை இங்கிலாந்து அதிகாரிகள் சிறைப்பிடித்தனர்

லண்டனில் உள்ள இந்திய தூதரகத்துடன் இதுதொடர்பாக பேசியதாகவும் இந்தியர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் கஷ்மீர் மலைப்பகுதியில் அமர்நாத் யாத்திரை நேற்று முறைப்படி நிறைவடைந்தது

இதையடுத்து முறைப்படி அமர்நாத் யாத்திரை நிறைவு பெற்றது

இந்திய கிரிக்கெட் அணிக்கான பயிற்சியாளரை தேர்வு செய்வதற்கான நேர்க்காணல் இன்று மும்பையில் நடைபெறவுள்ளது இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவ் தலைமையிலான கிரிக்கெட் ஆலோசனைக் குழு இந்த நேர்காணலை நடத்தவுள்ளது ஆறு பேர் இதில் பங்கேற்கவுள்ளனர் இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் விரர் ரவிசாஸ்திரி ஆஸ்ரேலிய ஆல் ரவுண்டர் டாம் மோடி நியுசிலாந்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் மைக் உசேன்

மும்பை இந்தியன்ஸ் அணியின் பயிற்சியாளர் ராபின்சிங் மேற்கிந்திய தீவுகளை சேர்ந்த பில் சிமென்ஸ் ஆகியோர் இந்த நேர்காணலில் பங்கேற்கின்றனர்

உலக சைக்கிள் போட்டியில் இந்தியா தங்கப் பதக்கம் வெல்வது இதுவே முதன்முறையாகும்